போக்குவரத்திற்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை என்று மத்திய அரசு மாநிலங்களுக்கு கடிதம் எழுதி உள்ளது

சதவிகிதமாக மேலும் அதிகரித்துள்ளது

பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது

தளர்வு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான சரக்கு மற்றும் தனிநபர் போக்குவரத்திற்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை என்பதை நினைவூட்டி மத்திய உள்துறை செயலர் அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதி உள்ளார்

பாஸ் தேவையில்லை என்றும் அப்படியிருந்தும் மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களால் உள்ளுர் அளவில் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் காரணமாக பொருளாதார செயல்பாடுகள் பாதிக்கப்படுவதாகவும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இத்தகைய கட்டுப்பாடுகள் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு எதிரானவை என்பதால் எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது

கரும்பு நாட்டின் சர்க்கரை உற்பத்தி துறையை வலுப்படுத்தவும் கரும்பு விவசாயிகளுக்கான சர்க்கரை ஆலைகளின் நிலுவைத் தொகை முறையாக வழங்கப்படுவதை உறுதிப் படுத்தவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதுஅல்லாது சர்க்கரை ஆலைகளால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் எத்தனால் அளவை அதிகரிப்பது குறித்து மத்திய அரசின் உணவு பெட்ரோலியம் மற்றும் நிதி சேவைகள் துறைச் செயலர்கள் இணைந்து அண்மையில் முக்கிய சர்க்கரை உற்பத்தி மாநிலங்களின் கரும்பு துறை ஆணையர்கள் சர்க்கரை ஆலை சங்கங்களின் பிரதிநிதிகள் வங்கியாளர்கள் மற்றும் எண்ணெய் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி உள்ளனர் பசுமை எரிபொருளான எத்தனால் பெட்ரோலுடன் கலக்கப்படும் விகிதத்தை அதிகரிப்பதால் பெருமளவில் அந்நிய செலாவணியை சேமிக்க முடியும் என்பதும் குறிப்பிடதக்கது வெங்கைய நாயுடு இவ்வாண்டு கொரோனா பிரச்சனைக்கு இடையிலும் நெல் மற்றும் இதர பயிர் வகைகளின் நடவில் சாதனை படைத்துள்ள இந்திய விவசாயிகளை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பாராட்டி உள்ளார்

இதேபோல பயறு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் பருத்தி மற்றும் சிறுதானியங்களின் சாகுபடியும் கடந்த ஆண்டை விட இவ்வாண்டு அதிகரித்து இருப்பது பற்றிய விவரங்களை அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார் கொரோனா மற்றும் இயற்கை சீற்றங்களுக்கு இடையிலும் கோடிக்கணக்கிலான மக்களுக்கு உணவு அளிப்பதற்காக அல்லும் பகலும் பாடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு அனைவரும் நன்றிக் கடன் பட்டிருப்பதாக குடியரசு தலைவர் மேலும் கூறி உள்ளார்

ஜிப்மர் சமூக மருந்தியல் துறை தலைவர் டாக்டர் சோனாலி சர்க்கார் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் டாக்டர் சுஜாதா நுரையீரல் மருத்துவத் துறை பேராசிரியர் டாக்டர் வினோத்குமார் ஆகியோர் இக்குழுவில் இடம் பெற்றுள்ளனர் இவர்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் மாவட்டங்கள் மற்றும் அனைத்து கொரோனா கட்டுப்பாட்டு மண்டலங்களுக்கு நேரில் சென்று பொது சுகாதார நிலவரங்களையும் தொற்று நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளின் அமலாக்கத்தையும் ஆராய்ந்து அன்றாட அடிப்படையில் புதுச்சேரியின் சுகாதாரத் துறைக்கு அறிக்கை அளிப்பார்கள் என்றும் அறிக்கையின் நகல் மத்திய சுகாதார அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேடி நன்றி இதற்கிடையே துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வாட்ஸ் அப்பில் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் புதுச்சேரிக்கு உதவி கோரி தாம் விடுத்த வேண்டுகோளுக்கு உடனடியாக செவி சாய்த்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறி உள்ளார் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மக்களின் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கு தாம் பிரார்த்திப்பதாகவும் கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் அனைவரின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் வெற்றி கிடைக்கட்டும் என்றும் அவர் கூறி உள்ளார் புதுச்சேரி விநாயகர் புதுச்சேரியில் இன்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் கொரோனா நிலவரங்கள் காரணமாக அரசால் விதிக்கப்பட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு இடையே எளிமையான முறையில் நடைபெற்றன தெருக்களில் விநாயகர் சிலை அமைக்கவும் பந்தல் போட்டு விழா கொண்டாடவும் அரசு தடை விதித்து இருந்ததால் மக்கள் வீட்டிற்குள்ளேயே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினர் புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற மணற்குள விநாயகர் கோவிலில் முகக் கவசம் சமூக இடைவெளி உள்ளிட்ட விதிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் ஒவ்வொரு குழுவாக விநாயகரை தரிசிக்க அனுமதிக்கப்பட்டது முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று காலை மணற்குள விநாயகர் கோவிலில் தரிசனம் செய்தார்

கொரோனா விதிமுறைகளை மக்கள் சரியாக கடைபிடிப்பது வரவேற்கதக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார் விநாயகர் சதுர்த்தி திருநாளை ஒட்டி புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி வெளியிட்டு இருந்தார் சாமிநாதன் கொரோனா பரவலைத் தடுக்க மற்ற மாநிலங்களைப் போல புதுச்சேரியிலும் ஒட்டல்கள் பள்ளி கல்லூரிகளை கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்ற வேண்டும் என புதுச்சேரி மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிநாதன் கோரி உள்ளார் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் புதுச்சேரியில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் தொற்று உள்ளவர்களை வீட்டு தனிமையில் இருக்க அனுமதிப்பதால் வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கும் நோய் தொற்றிக் கொள்ள ஏதுவாகும் என்றார் புதுச்சேரியில் செவ்வாய்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வற்ற முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு செய்தால் தான் மதுக்கடைகள் செயல்படும் நேரம் குறையும் என்றும் திரு சாமிநாதன் கூறினார் புதுச்சேரியில் மக்கள் ஒரே இடத்தில் கூடுவதை அரசு தடை செய்ய வேண்டுமென்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் ஏனாம் ஏனாமில் கோதாவரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரான்ஸ்திப்பா பகுதியை மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா இன்று நேரில் பார்வையிட்டு தற்காலிக தங்குமிடங்களில் தங்கி உள்ளவர்களையும் சந்தித்துப் பேசினார் வெள்ள நிலவரங்கள் காரணமாக ஏனாமில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வாராந்திர ஊரடங்கு இராது என்றும் அவர் அறிவித்துள்ளார்